நிர்மலா சீத்தாராமன் இன்று திருச்சியில் தொடங்கி வைத்தார்

நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன

முன்னேறியுள்ளார் மகாராஷ்டிரா மற்றும் கோவாவில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பிஜேபி நிர்வாகிகளோடு காணொலிக் காட்சி மூலம் பிரதமர் இன்று உரையாடினார் அப்போது எதிர்க்கட்சிகள் கூட்டணியை ஊழலுக்காள கூட்டணி என பிரதமர் திரு நரேந்திரமோடி குறை கூறினார் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முந்தைய ஆட்சிக் காலத்தின் போது முறைகேடுகளும் ஊழலும் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டார் மத்தியில் பிஜேபி தலைமையிலாள அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வளர்ச்சித் திட்ட பணிகளே தற்போது செய்திகளில் பிரதானமாக இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மக்கள் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்திக்காள தொழில் வழித் தடத்தை பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திருச்சியில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சென்ளை ஒஞர் சேலம் கோயம்புத்தார் திருச்சி ஆகிய இடங்களைக் கொண்டதாக இந்த உற்பத்தி வழித்தடம் இருக்கும் என்றார் இந்த வழித்தடத்திற்கு தொழில் துறையினர் பெருமளவு வரவேற்பு அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் பாலக்காட்டையும் இதில் சேர்க்க வேண்டும் என்று தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் தற்போது தமிழகத்தில் மட்டும்தான் இந்த உற்பத்திப் பிரிவு செயல்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டிலேயே இரண்டாவதாக தமிழகத்தில் இந்த பாதுகாப்புத் தளவாடங்களுக்கான உற்பத்தி வழித்தடம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார்

இந்தியாவில் ஒருவாரகால பயனம் மேற்கொள்ளும் மொரீசியஸ் பிரதமர் பிரவீந்த்குமார் ஐகந்நாத் இன்று புதுதில்லி வந்தடைந்தார் நாளை வாரணாசி செல்லும் அவர் கங்கா ஆர்த்தி நடைபெறும் இடத்தில் படகுசவாரி மேற்கொள்வார் இந்த பயணத்தின்போது குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரை மொரீசியஸ் பிரதமர் சந்தித்து பேசுகிறார் மும்பையில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் குடியரசுதின அணிவகுப்பு நிகழ்ச்சியிலும் மொரீசியஸ் பிரதமர் கலந்துகொள்கிறார் பன்றிக்காய்ச்சல் காரணமாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷாவின் உடல்நிலை சீரடைந்ததையடுத்து அவர் இன்று வீடு திரும்பினார் மூக்கத்திணறல் மற்றும் நெஞ்சுவலி காரணமாக கடந்த புதன்கிழமை எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திரு அமீத்ஷாவுக்கு மருத்துவ பரிசோதனையில் பன்றிக்காய்ச்சல் இருப்பது தெரியவந்தது

ஜம்முவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பொதுச்செயலாளர் திரு ராம் மாதவ் அடிக்கல் நாட்டு விழாவையடுத்து ஜம்முவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளதாக கூறினார் இதைதொடர்ந்து அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவன கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டுதல் ஜம்மு ஆக்னூர் சாலை விரிவாக்கம் மற்றும் ஜம்மு கம்பிவட பாதை திட்ட தொடக்கம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் கலந்துகொள்கிறார் இதையடுத்து லே மற்றும் ஸ்ரீநகரில் பிரதமர் பயணம் செய்ய உள்ளதாகவும் திரு ராம்மாதவ் தெரிவித்தார் வானில் அரிய நிகழ்வான முழு சந்திரகிரஹணம் நாளை தோன்றுகிறது

அப்போது சந்திரன் வழக்கத்தைவிட பெரிதாகவும் பிரகாசமாகவும் தெரியும் கிரஹணத்தின்போது சந்திரன் சிவப்பு நிறத்தில் தோன்றுவதால் ரத்த சந்திரன் என்று அழைக்கப்படும்

அஸ்ஸாம் மாநில மக்களின் நலனை காப்பதில் தமது அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவால் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு பேசிய அவர் பங்களாதேஷிலிருந்து மோரிகானில் இரண்டுகோடி பேர் அஸ்ஸாமிற்குள் நழைவார்கள் என தவறான தகவல் பரப்பப்படுவதாக கூறினார் அஸ்ஸாம் மாநில மக்களுக்கு ஒருபோதும் தரோகம் இழைக்க மாட்டேன் என அவர் உறுதியளித்தார் உலகளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடுகளின் பட்டியில் இந்தியா ஐந்தாவது இடத்தை பிடிக்க வாய்ப்புள்ளதாக சர்வதேச அமைப்பு மதிப்பிட்டுள்ளது இதுவரை பொருளாதார வளர்ச்சியடைந்த நாடுகளின் பட்டியலில் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் இருந்து வருகிறது

உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவை ஒட்டி நாளை நடைபெறும் இரண்டாவது பிராதன புனித நீராடல் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன இதனையொட்டி பிரயாக்ராஜ் நகரில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனினும் அவசர சேவைகளுக்கான வாகனங்கள் கும்பமேளா நடைபெறம் பகுதியில் அனுமதிக்கப்படும் இந்த கும்பமேளா நிகழ்ச்சிக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் தங்கியிருந்து நாள்தோறும் மூன்று முறை நீராடி வருகின்றனர் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கிய கும்பமேளாவில் மகரசுங்கராந்தியன்று இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்துகொண்டனர்

புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் பிரமான்ட ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார்

அதிக எண்ணிக்கையில் காளைகள் பங்கேற்ற இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி உலக சாதனையாக ஆசிய சாதனைக்கான புத்தக அமைப்பு அறிவித்துள்ளது

பார்வையாளர் ஒருவர் உயிரிழந்தார் வீரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றள்ள அரசு அதிகாரிகளுக்கும் காப்பீடு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று புனேயில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த இடஒதுக்கீட்டினை நிறைவேற்றுமாறு மாநில அரசுகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் தற்போது செயல்பாட்டில் உள்ள இடஒதுக்கீட்டை பாதிக்காத வகையில் இதனை செயல்படுத்துவதற்கு உரிய நெறிமுறைகளும் வழங்கப்பட்டுள்ளதாக திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்

வரலாற்றுச் சிறப்புமிக்க நடவடிக்கை என மத்திய சமூக நீதித் துறை இணையமைச்சர் திரு ராமதாஸ் அத்வாலே கூறியுள்ளார் இன்று லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் மூலம் நலிவுற்ற பொதுப் பிரிவைச் சேர்ந்தவர்கள் பெருமளவு பயனடைவார்கள் என்றார்

ஆப்கானிஸ்தானில் ஆளுநர் சென்ற பாதையில் தீவிரவாரதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் எட்டுபேர் உயிரிழந்தனர் லோகர் மாகாண ஆளுநர் சென்ற காரை குறிவைத்து தீவிரவாதிகள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினர் இதில் ஆளுநர் சென்ற பாதையில் வந்த வாகனங்களில் இருந்த எட்டுபேர் உயிரிழந்தனர்

இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு தாலிபன் தீவிரவாதிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர் ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

இதையடுத்து ரஃபேல் நடால் காலிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார் தேசிய சீனியர் ஹாக்கிப் போட்டியில் தமிழக அணி கோப்பையை கைப்பற்றியது சென்னையில இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் தமிழக அணி நான்குக்கு மூன்று என்ற கோல்கணக்கில் மத்திய தலைமைச் செயலக அணியை வென்றது இளையோர் விளையாட்டுப் போட்டி இன்று நிறைவடைந்தது புளேயில் நடைபெற்ற இப்போட்டியின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசியமத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் வரும் கல்வியாண்டு முதல் பள்ளிகளில் விளையாட்டு கட்டாய பாடமாக்கப்படுவதாக அறிவித்தார் பள்ளிப் படிப்பில் நாள்தோறும் ஒருமணிநேரம் விளையாட்டுக்கென ஒதுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்